கனடா ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறி உள்ளார்

மக்களவை தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமோக வெற்றி பெற்றதையடுத்து தாக்கல் செய்யும் முதலாவது பட்ஜெட் இதுவாகும் நிதியமைச்சராக திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யும் இந்த முதல் பட்ஜெட்டில் ஏழை விவசாயிகள் மற்றும் நடுத்தர மக்களின் மேம்பாட்டிற்கான திட்டங்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று காலை கூடி பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் வழங்க உள்ளது மக்களவையில் திருமதி நிர்மலா சீதாராமன் பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்து ஆற்றும் உரையை அகில இந்திய வானொலி நேரடியாக ஒலிபரப்பு செய்கிறது இந்த ஒலிபரப்பு பட்ஜெட்டுக்கு முந்தைய கலந்துரையாடல் நிகழ்ச்சியுடன் காலை மணி பத்து பத்துக்கு தொடங்குகிறது அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

பட்ஜெட் குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு சென்னை வானொலியின் மாநில செய்திப்பிரிவும் ஏற்பாடு செய்துள்ளது சென்னை முதல் அலைவரிசையில் இன்றிரவு எட்டு மணிக்கு நேரவையாக ஒலிபரப்பாகும் இந்த நிகம்ச்சியில் பட்டய கணக்காளர் திரு முரளி பொருளாதார நிபுணர் திருமதி கௌரி ராமச்சந்திரன் நபார்டு வங்கியின் உதவி பொது மேலாளர் திருமதி சாந்தி ஜேஷ்வா ஆகியோர் பங்கேற்கின்றனர் முத்த பத்திரிக்கையாளர் திரு வெங்கடேஷ் நெறிபடுத்தும் இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கு பங்களிக்கும் வகையில் ஆக்கப்பூர்வான விவாதங்களை முன்வைக்கவேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கேட்டுக்கொண்டுள்ளார் நாடாளுமன்றத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களிடையே நேற்று புதுதில்லி அவர் உரையாற்றினார்

நாடாளுமன்ற விதிமுறைகளை உறுப்பினர்கள் முழுமையாக அறிந்தகொள்ளவேண்டும் என்றும் திரு அமித் ஷா கேட்டுக்கொண்டார் தமிழக மக்களின் பிரச்சனைகளுக்காக திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாள்தோறும் குரல் எழுப்புவார்கள் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் திமுக உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் தமிழ் வாழ்க என்று எழுப்பிய முதல் குரல் மாநில மக்களுக்கு கிடைத்த பெருமை என்று குறிப்பிட்டார் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வாரிசு அரசியலுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு இல கணேசன் குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று காஞ்சிபுரத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிஜேபி மட்டும்தான் வாரிசு அரசியல் இல்லை என்று குறிப்பிட்டார் மத்திய அரசின் தொழில்நுட்ப உதவியால் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மலைவாழ் விவசாயிகளின் வருமானம் அதிகரித்துள்ளது இந்த மாவட்டத்திற்குட்பட்ட பச்சை மலையில் மத்திய கிழங்கு வகை பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனம் அறிமுகப்படுத்திய அதுல்யா ரக மரவள்ளி கிழங்கு நல்ல வருமானத்தை அளித்து வருவதாக அதன் முதன்மை விஞ்ஞானி திரு ரமேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

இந்த மாவள்ளி கிழங்கு மூவம் தங்களின் வருமானம் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர்

ஹெல்மட் அணிவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு முழுமையாக பின்பற்றப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்யவேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தி உள்ளார் காவல்துறைய சேர்ந்தவர்கள் விதிமுறைகளை மீறினால் அவர்கள் மீதம் நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் தமிழக கடலோர பகுதிகளில் நாளை இரவு வரை கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது

தபாய் விமான நிலையத்தில் உள்ள அனைத்து வர்த்தக நிலையங்களிலும் இந்திய ருபாய் நோட்டுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

எளிமையான வாழ்க்கை முறை ஊழலை அகற்ற உதவிடும் என்று மாநில ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் கூறியுள்ளார் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே உள்ள அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் இயற்கை வேளாண் சந்தை நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறவுள்ளது

முதலில் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி குறித்த செய்திகள்

இந்தியா ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அரையிறுதிக்கு முன்னேறி உள்ளது

கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கஷ்பப் காலிறுதிக்கு முன்னேறி உள்ளார்